நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் ஏழு சதவீதமாக இருக்கும் என மத்திய பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொழில்நுட்பம் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் திறன்மேம்பாடு தொழில் உற்பத்தி புதிய போன்றவற்றில் தனியார் முதலீடுகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்று அதில் வலியறுத்தப்பட்டுள்ளது

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்நிறுவனங்களுக்கான கொள்கைகளை மேலும் எளிதாக்கி அந்த நிறுவனங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது

உடனடியாக சர்வதேச நீதிமன்றத்தை இந்தியா நாடியது இதனை அடுத்து தண்டனையை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடைவிதித்திருந்தது

மக்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் கட்சி வேறுபாடுகளை கடந்த புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான பணியில் தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டுமென உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் புதிய உறுப்பினர்களுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் விதிகளையும் மரபுகளையும் உறுப்பினர்கள் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்திற்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்களை மட்டுமே மக்களவையில் எழுப்ப வேண்டும் என்றும் நேரத்தின் அருமைக்கருதி அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் செயல்பட வேண்டும் என்று திரு அமித் ஷா அறிவுறுத்தினார்

இவற்றை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மணிப்பூரில் இம்பால் நகரில் பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு எல் சுசிந்ரோ வீடு அருகே நேற்று சக்திவாய்ந்த வெடிகுண்டு ஒன்று வெடித்தது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனினும் சட்டப்பேரவை உறுப்பினர் வீடு அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டதை அடுத்து அங்கு பாதகாப்பு பலப்படுத்தப்பட்டு காவல்துறை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளையும் எட்டியுள்ளது இதன் காரணமாக புதுதில்லியில் நேற்று பரவவாக லேசான மழை பெய்தது

இந்த மழை தொடர்ந்து நிடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குர்கான் ஃபரிதாபாத் மற்றும் நொய்டாவிலும் நல்ல மழழ பெய்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது உத்ராகண்டில் பெரும்பாலான இடங்களில் நேற்று கனமழை பெய்தது

மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஷ்கர் மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய பிரதேசத்தில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது கேரளா கர்நாடகா கோவா குஜாத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கனமழை நீடிக்கும் என கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தானிலும் பரவலாக நேற்று நல்ல மழை பெய்தது

தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் உள்ளுர் காவல் துறையினர் காணமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

லிபியாவிலிருந்து இத்தாலி நோக்கி சென்றுகொண்டிருந்த இந்த படகு ஸார்ஸில் கவிழ்ந்ததாகவும் அப்பகுதி மீனவர்கள் உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து கடலோர காவல் படையினர் அங்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு நடவடிக்கையில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் தெற்கு கலிஃபோர்னியாவில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி நான்காக இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது

இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளன விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான சுவிட்சர்வாந்தின் ரோஜர் ஃபெடரர் மற்றும் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஆகியோர் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்